அமைதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது

பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் சென்னை சாலிகிராமத்திலும் மத்திய அமைச்சா் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நாகாகோவிலிலும் வாக்களித்தனா் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி சிதம்பரத்திலும் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தைலாபுரத்திலும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் சென்னை சாலிக்கிராமத்திலும் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கலிங்கப்பட்டியிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளா் திரு பாலகிருஷ்ணன் சிதம்பரத்திலும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியியன் மாநில செயலாளர் திரு முத்தரசன் திருவாரூர் மாவட்டம் திருத்துரைப்பூண்டி அருகே உள்ள வேலூர் கிராமத்திலும் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையிலும் தங்கள் வாக்குரிமைய செலுத்தினர் திரையுலக நட்சத்திரங்கள் பலரும் காலையிலேயே ஜனநாயகக் கடமையை நிறைவேற்றினர் தமிழகத்தில் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதமின்றி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வாக்குப்பதிவு முடிவடைந்த இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

காங்கிரஸ் பிஜேபி இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமா் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை கவுரவிக்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகக் குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுலகாந்தி உத்திரபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் புதிய வேலைவாய்ப்புக்களை உருவாக்கவும் பிஜேபி தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறை கூறினார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் குறைந்தபட்ச வருவாய் உறதித் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் வறுமைக்கேட்டிற்கு கீழ் வசிக்கும் குடுப்பங்களுக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி கூறினார் பிஜேபி தலைவா் திரு அமித்ஷா இன்று சத்திஷ்கரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினா் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏழை மக்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

ஏழு மாநிலங்களுக்குட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்புப் படைகளின் செயல்பாடுகள் குறித்து கருத்துக்களைத் தெரிவிக்கக்கூடாது என்று பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முக்தார் அபாஸ் நக்விக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது உத்திரபிரதேச மாநிலம் ராம்பூரில் கடந்த மூன்றாம் தேதி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய திரு முக்தார் அபாஸ் நக்வி பாதுகாப்புப் படை குறித்து கருத்து தெரிவித்தாக பெறப்பட்ட புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்தவ தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் வகையில் எதிர்காலத்தில் எவ்வித கருத்தையும் தெிவிக்க்கூடாது என்றும் அந்த உத்தரவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது

உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும பொருட்கள் தோதல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சிக்கப்பட்டுள்ளது

அரசு தேர்வுகள் துறை இணைதளங்களில் காலை ஒன்பதரை மணிக்கு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

மதுரை சித்திரைத் திருவிழாவின் ஒரு பகுதியாக தேரோட்டமும் எதிர்சேவையும் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகள் வைகை ஆற்றில் எழுந்தருள்வது நாளை நடைபெறவுள்ளது இதற்காக வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மதுரை மைய மண்டபம் வந்து சேர்ந்தது இதன் காரணமாக பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் உலக கல்லீரல் தினம் நளை கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நாளை இரவு எட்டு மணிக்கு அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகிறது கல்லீரல்மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ராஜசேகர் பெருமுல்லா டாக்டர் சந்தன்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர்

தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மல்யுத்த போட்டிகளுக்கான சா்வதேச தரவரிசைப் பட்டியிலில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா முதலிடத்தைப் பிடித்தார் ஆசிய பளுதூகத்கம் சாம்யின்போட்டியில் சீனாவின் தொடங்கியது இந்தியாவின் சாா்பில் சதிஷ் சிவலிங்கம் உட்பட எட்டு பேரும் மகளிர் பிரிவில் மீராபாய் சானு உட்பட நான்கு பேரும் பங்கேற்றுள்ளனா் ஆசிய தடகள சாம்பியன் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆஸ்திரேலியாவில நடைபெற்ற உலகத் திறன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப்பதக்கங்களை வென்றது சந்தோஷ் கோப்பை கால்பந்துப் போட்டிக்கான அரை இறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன லூர்தியானாவில் நடைபெறவுள்ள இந்த அரை இறுதி ஆட்டங்களில் கோவா பஞ்சாப் அணியையும் முப்படைகள் அணி கர்நாடகா அணியையும் எதர்கொள்கின்றன